இந்தியா ஸ்லோவேனியா இடையேகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது

சிலகருத்துக்களைதமதுஉரையின் போதுகுறிப்பிட இவற்றில் இருப்பதாகவும் பிரதமர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொகுமக்கள் தங்களதுகருத்துக்களைநமோசெயலி பகிர்ந்தகொள்ளுமாறும் மூலம் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இதனிடையே தமதுசொந்தமாநிலமானகுஐராத் சென்றுள்ளபிரதமர் அஹமதாபாதில் இன்றுதமதுதாயாரைசந்தித்துஅவரதுவாழ்த்துக்களைபெறுகிறார் பின்னர்

தொடர்ந்துபொதுக் கூட்டம் ஒன்றில் அதனைத் உரையாற்றம் பிரதமர் கெவாடியாவில் உள்ளகருடேஸ்வர் தத் ஆலயத்தில் வழிபாடுசெய்தபின் புதுதில்லிதிரும்புகிறார் இந்தியா ஸ்லோவேனியா இடையேகுடியரசுத் தலவர் திருராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது

ஸ்லோவேனியாஅதிபர் பேசுகையில் இந்தியாவுடன் நெருங்கியநட்புறவை ஏற்படுத்துவதுஎன்றஉறுதிப்பாட்டைவெளிப்படுத்தியதாககூட்டறிக்கைஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் மத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியாலுடன் இணைந்து இத்திட்டத்தைதொடங்கிவைத்தவெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவு நன்மதிப்பு அடிப்படையிலானதுஎன்றார் தொட்டே வரலாற்றுகாலம் இந்தஉறவு நீடிப்பதாகக் கூறியஅவர் அறிவாற்றல்தான் மக்களிடையேயானஉறவுக்குஅடித்தளம் என்றும் தெரிவித்தார் இத்திட்டத்தின்படி ஐடிக்களில் ஆராய்ச்சிப் படிப்பைமேற்கொள்ளஆசியான் மாணவர்களின் படிப்புக்கான முழு செலவுடன் அவர்கள் ஐந்தாண்டுகாலம் இந்தியாவில் தங்கியிருப்பதற்கானசெலவுகளையும் இந்தியஅரசேஏற்றுக் கொள்ளும் பல்வேறுமொழிகள் இருப்பது இந்தியாவின் பலவீனம் அல்லஎன்றுகாங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திகூறியுள்ளார் ஹிந்திமொழியால் நாட்டைஒருங்கிணைக்கவும் சர்வதேசஅளவில் இந்தியாவைஅடையாளப்படுத்தவும் முடியும் எனமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா தெரிவித்தகருத்துக்குஅவர் பதிலளித்துள்ளார் அதில் தமிழ்

கஷ்மீரைச் சேர்ந்ததேசியமாநாட்டுக் கட்சித் ஜம்மு தலைவர் திரு ஃபருக் அப்துல்லாமீதபொதுபாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது அம்மாநிலத்திற்கானசிறப்பு அந்தஸ்து ரத்துசெய்யப்பட்டதைத் தொடர்ந்துஅவர் டமீநகரில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளநிலையில் மாநிலத்தின் நிலைநாட்ட ஒழுங்கை இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே காங்கிரஸ் மூத்ததலவர் திருகுலாம்நபிஆஸாத் ஜம்மு கஷ்மீர் செல்லஉச்சநீதிமன்றம் அனுமதிஅளித்துள்ளது

இந்நாளையொட்டிசென்னைஅண்ணாசாலை அண்ணாமேம்பாலம் அருகேஉள்ளஅவரதுசிலைக்குதமிழகஅரசின் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிமற்றும் அமைச்சர்கள் மரியாதைசெலுத்துகின்றனர் அண்ணாசாலை பெரியார் பாலம் அருகேபெரியாரின் சிலைக்குதிமுகசார்பில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதைசெலுத்தஉள்ளனர்

தமிழகம்தான் நாட்டிலேயேசுட்டம் முறையாகபராமரிக்கும் ஒழுங்கை மாநிலமாகதிகழ்கிறதுஎனகைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நாகைமாவட்டத்தில் நடைபெற்றபொதுக்கூட்டத்தில் பேசியஅவர் தமிழகத்தில் அனைத்துதிட்டங்களும் முன்னோடிதிட்டங்களாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறதுஎன்றார் தமிழகமக்கள் விரும்பாதஹிந்திமொழிதிணிக்கப்படுவதைஅஇஅதிமுகஅரசுஒருபோதும் அனுமதிக்காதுஎன்றும் திரு ஓ எஸ் மணியன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் போக்குவரத்துவிதிமுறைகளைமீறியதாககடந்த இரண்டுநாட்களில் மட்டும் கமார் ஒன்றரைலட்சம் பேருக்குஅபராதம் விதிக்கப்பட்டுள்ளது

கடற்படைக்குத் தேவையானஅதிநவீனசெயல்பாட்டுஉத்திகள் மற்றும் போர் தந்திரங்கள் இந்தமென்பொருளில் அடங்கியிருப்பதாகபாதுகாப்பு அமைச்சகசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரிச்செய்திகள் இஸ்ரேலில் புதியஅரசைதர்ந்தெடுப்பதற்கானபொதுத் தேர்தல் இன்றுநடைபெறுகிறது சவுதிஅரேபியஎண்ணெய் குத்திகரிப்பு ஆலைகள் மீதுநடத்தப்பட்டதாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் ஈரானில் தயாரிக்கப்பட்டவைஎனதகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் நடைபெற்றஉள்நாட்டுச் சண்டையின் போதபாதுகாப்புப் படையினர் நடத்தியதாகக் கூறப்படும் கொடுமைகள் குறித்துசர்வதேசவிசாரணைநடத்தக்கோரியாழ்ப்பாணத்தில் நடைபெற்றபேரணியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர்

கர்நாடகாவில் இனிவரும் தேர்தல்களில் மதச்சார்பற்ற ஜனதாதளகட்சிதளித்தப் போட்டியிடும் எனஅக்கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமானதிருதேவேகவுடாதெரிவித்துள்ளார் தெலங்கானாவின் நல்லமலாவனப்பகுதியில் யுரேனியம் தாதுவெட்டியெடுக்கஅனுமதிக்கக் கூடாதுஎனமத்தியஅரசைவலியுறுத்திஅம்மாநிலசட்டப்பேரவைஒருமனதாகதீர்மானம் நிறைவேற்றியுள்ளது பூங்காஅமைக்கும் திட்டத்திற்காக அருகேஉணவுப் குடியிருப்புகள் சேலம் மற்றம் விளைநிலங்களைகட்டாயமாககையகப்படுத்துவதைநிறுத்துமாறுஅத்தொகுதிமக்களவைஉறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் மாவட்டஆட்சியரிடம் வலியுறுத்தியுள்ளார் நோக்கில் சென்னைமாநகரைவெறிநாய்க் கடிநோய் இல்லாதமாநகரமாகஉருவாக்கும் மாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிமுழுவதும் வெறிநாய்க்கடிநோய் தடுப்பூசிபோடப்படும் எனமாநகராட்சிஆணையர் திருபிரகாஷ் அறிவித்துள்ளார்

இந்தப்போட்டிநாளை இரவு ஏழு மணிக்குத் தொடங்குகிறது சீனஒபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்றுதொடங்குகின்றன இந்தியவீரர்கள் காஷ்யப் சாய் பிரளீத் பிவிசிந்து சாய்னாநேவால் ஆகியோர் இப்போட்டியில் பங்கேற்கஉள்ளனர் சீனியர் மகளிர் தேசியகால்பந்துசாம்பியன் போட்டியின் காலிறுதிஆட்டத்திற்குரயில்வேஅணிதகுதிபெற்றுள்ளது